நரேந்திரமோடி இன்று தொடங்கி வைக்கிறார்

கப்பல் மறுசுழற்சிக்கு உகந்த இடமாக குஜராத்தின் அலாங் பகுதி திகழ்கிறது என மத்திய கப்பல்துறை இணையமைச்சர் திரு மண்சுக் மண்டாவியா கூறியுள்ளார்

அசாதாரணசூழல் நிலவி வருவதாக விமானப்படை தலைமைத் தளபதி ஏர்சீப் மார்ஷில் ஆர்

பதூரியா தெரிவித்துள்ளார்

தமிழ்நாட்டில் ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார்

பி எல் கிரிக்கெட்டில் இன்று தில்லி அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது கங்கை புனரமைப்புத் திட்டத்தின் கீழ் உத்தராகண்ட் மாநிலத்தில் செயல்படுத்தப்படவுள்ள ஆறு மாபெரும் திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று தொடங்கி வைக்கிறார்

எல் டி

எல் டி

எல்

திறனுள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்றை அமைப்பதற்கான பணிகளை பிரதமர் தொடங்கி வைக்க உள்ளார் இந்த புதிய திட்டம் ஜக்ஜீத்பூரில் அரசு தனியார் பங்களிப்புடன் செயல்படுத்தப்படும் முதலாவது திட்டம் என்பதோடு கங்கை நதியை தாய்மைப்படுத்தும் ஆகும்

எல் டி கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தையும் சந்திரேஷ் நகரில் அமைக்கப்பட்டுள்ள ஏழரை எம் எல் டி சுத்திகரிப்பு நிலையத்தையும் பிரதமர் தொடங்கிவைக்க உள்ளார்

மேலும் சோர்பானி மற்றும் பத்ரிநாத் பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு மையங்களையும் அவர் தொடங்கை வைக்கிறார்

இது தவிர ஹரித்வாரில் கங்கை நதியின் கலாச்சாரம் உயிரி பன்முகத் தன்மை மற்றும் புனரமைப்புப் பணிகளை விளக்கும் அருங்காட்சியகம் ஒன்றையும் பிரதமர் திரு நரேந்திரமோடி திறந்து வைக்க உள்ளார்

காணொளிக்காட்சி வாயிலாக நடைபெறும் இந்தக் கூட்டத்தில் இந்தியத் தரப்புக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு

ஜெய்சங்கரும் பங்களாதேஷ் தரப்புக்கு அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு

அப்துல் மோமனும் தலைமை வகிக்கின்றனர் இருதரப்பு வர்த்தகம் நதிநீர்ப் பகிர்வு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இந்தக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாக தெரிகிறது கப்பல் மறுசுழற்சிக்கு உலகிலேயே மிகச்சிறந்த இடமாக குஜராத் மாநிலம் அலாங் கடற்பகுதி திகழ்கிறது என மத்திய கப்பல்துறை இணையமைச்சர் திரு மன்சுக் மண்டாவியா தெரிவித்துள்ளார் இந்தியக் கடற்படை சேவையிலிருந்து பணி நிறைவுபெற்ற ஐ

விராத் விமானந்தாங்கி போர்க்கப்பல் உதிரி பாகங்களை உடைத்தெடுப்பதற்காக அலாங் பகுதிக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது காம்பே வளைகுடாவில் அமைந்துள்ள அலாங் கடற்பகுதியில் உலகிலேயே மிகச் சிறந்த நீரோட்டம் காணப்படுவதால் இப்பகுதி கப்பல் மறுசுழற்சிக்கு உகந்த இடமாகக் கருதப்படுவதாக மத்திய ச்அமைச்சர் மன்சுக் மண்டாவியா கூறியுள்ளார்

தேசியவாத காங்கிரஸ் கட்சி சிவசேனா காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து விலகி பி ஜே பி தலைமையிலான தேசிய ஜனநாயகக் கூட்டணியில் சேர் வேண்டுமென மத்திய இணை அமைச்சரும் இந்திய குடியரசுக் கட்சி அதவாலே பிரிவு தலைவருமான திரு ராம்தாஸ் அதவாலே அழைப்பு விடுத்துள்ளார் மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேசியவாத காங்கிரஸ்கட்சி சிவசேனா கூட்டணியில் நீடிப்பதால் அக்கட்சிக்கு எவ்வித நன்மையும் இல்லை என்றார் மாறாக தேசிய ஜனநாயகக் கூட்டணியில் இணைந்தால் திரு சரத்பவாருக்கு உரிய கவுரவம் அளிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிர மாநிலத்தின் நன்மை கருதி திரு சரத்பவார் கூட்டணி மாற்ற முடிவை மேற்கொள்ள வேண்டுமெனவும் அவர் வலியுறுத்தினார் சிவசேனா மூத்த தலைவர் திரு சஞ்சய் ராவத் அன்மையில் பி ஜே

தேவேந்திர பட்நவிஸ் ஐ சந்தித்துப் பேசிய நிலையில் பி ஜே பி கூட்டணியிலுள்ள மத்திய அமைச்சர் திரு ராம்தாஸ் அதவாலே தற்போது திரு சரத்பவாருக்கு அழைப்பு விடுத்திருப்பது மகாராஷ்டிர அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உலக இருதய தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் வெளியிடுடுள்ள டுவிட்டர் பதிவில் உலகில் நிகழும் பெரும்பாலான் மரணங்களுக்கு இருதய நோய் தான் முக்கிய காரணமாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இன்று உலக இருதய தினம் கடைப்பிடிக்கப்படும் வேளையில் நமது இருதயங்களைப் பாதுகாக்க உறுதியேற்போம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

நாட்டின் வடக்கு எல்லைப்பகுதியில் தொடர்ந்து அசாதாரண பாதுகாப்பு சூழல் நிலவி வருவதாக விமானப்படை தலைமைத் தள்பதி ஏர்சீப் மார்ஷல் ஏ

பதூரியா தெரிவித்துள்ளார் போர் ஏதும் இல்லை அதேவேளையில் அமைதியும் நிலவவில்லை என்ற நிலை நீடிப்பதாக அவர் கூறியுள்ளார் ம ரான்ஸ் நாட்டிடமிருந்து வாங்கப்பட்ட ரஃபேல் போர் விமானங்கள் அன்மையில் இந்திய விமானப்படையில் இணைக்கப்பட்டதன் மூலம் நமது விமானப்படையின் போர்ப்பயிற்சி மற்றும் போர்த்திறன் அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்

எனவே அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்தும் மாவட்டங்களில் கோவிட் தொற்றுப் பரவலை தடுக்க மருத்துவமனை கட்டமைப்பு வசதிகள் மற்றும் குணமடைவோர் விகிதம் குறித்த விவரங்களை முதலமைச்சர் மாவட்ட ஆட்சியர்களிடம் கேட்டறிந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து மருத்துவ நிபுனர் குழுவினருடனும் ஆலோசனை நடத்திய பிறகு மத்திய அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளின் அடிப்படையில் தமிழகத்திலும் அடுத்த கட்ட தளர்வுகள் குறித்து அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது பண மதிப்பிழப்பு செய்யப்பட்ட ரூபாய் நோட்டுகளை மாற்றிய குற்றச்சாட்டின்பேரில் தொழிலதிபர் ஜெ சேகர் ரெட்டி மீதான அனைத்து வழக்குகளையும் சென்னை சி பி ஐ சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது

பண மதிப்பிழப்பு செய்யப்பட்ட இந்த ரூபாய் நோட்டுகளை வைத்திருந்த சாமான்ய மக்கள் வங்கிகளில் அதனை மாற்றிக்கொள்ள வசதி செய்யப்பட்டது இதனைப் பயன்படுத்தி சென்னையைச் சேர்ந்த தொழிலதிபர் ஜெ

பி ஐ தொடர்ந்த வழக்கு சென்னை சி பி ஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இந்த வழக்கு கூடுதல் செசன்ஸ் நீதிபதி எஸ் ஜவஹர் முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு வந்தபோது விசாரணையின்போது பதிவு செய்யப்பட்ட சாட்சியங்களின் வாக்குமூலங்கள் மற்றும் போதிய ஆதாரங்கள் இல்லாததன் காரணமாக இந்த வழக்கை முடித்துக் கொள்ள சி பி ஐ க்கு அனுமதி அளித்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் முதல் தகவல் அறிக்கை உட்பட வழக்கில் தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து ஆவனங்களையும் பரிசீலித்து இந்த முடிவுக்கு வந்திருப்பதாகவும் நீதிபதி தெரிவித்துள்ளார்